நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று கலந்துரையாடுகிறார்

நேபாளத்திற்கு சென்றுள்ள தமிழக யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக உளர் திரும்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வேளாண் பொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்க விமான சரக்கு முனையம் உருவாக்கப்படும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது சுற்றுக்கு ர

பேல் நடால் நொவாக் ஜோக்கோவிச் முன்னேறியுள்ளனா்

நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று கலந்துரையாடுகிறார் மத்திய அரசின் செயல்பாடு குறித்து குடிமைப்பணி அதிகாரிகள் புரிந்துகொள்ள செய்வதன் ஒருபகுதியாக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது

சட்டப்பேரவையில் இதுதொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் திரு

க

பருவநிலை மேம்பட்ட காரணத்தால் சிமிக்கோட் பகுதியில் இருந்த இவர்கள் நேபாள்கஞ்ச் என்ற இடத்திற்கு விமானம் மூலம் வந்தடைந்ததாக கூறினார்

எஞ்சிய ஒருவரும் இன்று மாலை லக்னோ வருவார் என்றும் இவர்கள் அனைவரும் இன்றிரவு சென்னைக்கு வந்தடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார்

சட்டப்பேரவையில் பாரம்பரிய நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிப்பது தொடர்பாக திமுக உறுப்பினர் எ

பிற நலவாரியங்களில் வழங்கப்படுவது போல அனைத்து உதவிகளும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

பல்கலைக்கழக மானியக்குழுவிற்கு பதிலாக உயர்கல்வி அமைப்பதால் தமிழகத்தின் உரிமை பறிபோவதுடன் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழங்களுக்கு தேவையான நிதியுதவி எப்படி கிடைக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர் திரு

உயர்கல்வியிலும் ஆராய்ச்சி படிப்பிலும் தமிழகம் தொடர்ந்து முன்னிலை வகிப்பதை அரசு உறுதி செய்யும் என்றார்

உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதன் ஒருபகுதியாக தேசிய உயர்கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

நிதின் கட்காரி மும்பையில் உள்ள ஏர் இந்தியாவின் தலைமை அலுவலகத்தை ஜவஹர்லால் நேரு துறைமுக பொறுப்பு கழகம் வாங்க உள்ளதாக மத்திய சாலைபோக்குவரத்து நெடுஞ்சாலை கப்பல்துறை அமைச்சர் திரு

கன்னியாகுமரி வாய்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழையால் தடைபட்டிருந்த ரப்பர் மரத்திலிருந்து பால் எடுக்கும் பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்

இருவரி காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கம் மேடவாக்கம் ஆகிய இடங்களில் மனுநீதி நாள் முகாம் ஆட்சித்தலைவர் திரு பொன்னையா தலைமையில் இன்று நடைபெற்றது ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள்

திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் விமான நிலைய இயக்குனர் திரு

குணசேகரன் உள்ளிட்டோர் இதில் கலந்துகொண்டனர்

விம்பிள்டன் லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றுக்கு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ர

பேல் நடால் செர்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச் முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் கார்பெயின் முகுருசா இங்கிலாந்தின் நவோமி பிராட்டேவயும் சைமோனா ஹேலப் உள்ளிட்டோர் தகுதி பெற்றுள்ளனர்

புதுதில்லியில் பிரதமர் திரு